கங்கத்துறையின் ஒப்புதல் பெறுவதை விரைவுப்படுத்துவதற்கான இரண்டு புதிய திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கிவைத்தார்

நாசிக்கிலிருந்து வெங்காயத்தை நேரடியாக கொள்முதல் செய்து தமிழகம் முழுவதும் விற்பனை செய்ய மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட் ரோடு பகுதியில் புதிதாக கால்நடை மருத்துவ கல்லூரி அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஆர் சி யி பி எனப்படும் மண்டல விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தாய்லாந்தின் பாங்காக்கில் நேற்று நடைபெற்ற இந்த அமைப்பின் மாநாட்டில் பேசிய பிரதமா் இந்தியா தெரிவித்த பிரச்சினைகள் மற்றும் கவலைகளுக்கு திருப்திகரமான முறையில் தீர்வு காணப்படாததால் உடன்படிக்கையில் கையெழுத்திடுவதில்லை என இந்தியா முடிவு செய்திருப்பதாக கூறினார் இந்த உடன்படிக்கையின் தற்போதைய வடிவம் அதன் முழுமையான நோக்கம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிப்பதாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆர் சி யி பி உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திடாததன் மூலம் உள்நாட்டு நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சள் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் பிரதம் திரு நரேந்திர மோடியின் வலுவான தலைமையை இந்த முடிவு பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ள அவர் உள்நாட்டு விவசாயிகள் குறு சிறு நடுத்தர தொழில் துறையினர் பால்வளம் மருந்துப் பொருட்கள் எஃகு மற்றும் இரசாயன தொழில் துறையினரின் நலன் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக வும் குறிப்பிட்டாள்

நிகழ்ச்சியில் பேசிய திருமதி நிமலா சீதாராமன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இரண்டு திட்டங்களும் கங்கத்துறையின் செயல்பாட்டில் இடைதரக்களின் தலையீட்டை குறைக்கவும் வெளிப்படைதன்மையை மேம்படுத்தவும் உதவும் என்றார் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் விவசாயிகளின் நலனில் வேளாண் விஞ்ஞானிகளின் பங்களிப்பு முக்கியமானது என மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வேளாண் விஞ்ஞானிகள் தேர்வு வாரியத்தின் புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் மாற்றியமைக்கப்பட்ட வேளாண் விஞ்ஞானிகள் தேர்வு வாரியம் திறமையான மற்றும் தகுதிவாய்ந்த விஞ்ஞானிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் என்றார் மேலும் இந்த வாரியத்தின் பணிகளில் வெளிப்படைதன்மையை ஏற்படுத்தி தேர்வு நடைமுறைகளை ஒழுங்குப்படுத்தவும் வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீரில் கிஸ்துவார் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த தீவிரவாதிகளின் மறைவிடம் ஒன்றை பாதுகாப்பு படையினர் தகர்த்துள்ளனர்

கண்டறியப்பட்டு

பின்லாந்து நாட்டின் வெளியுறவுத் துறை அமைச்சா் திரு பெக்கா ஹாவிஸ்டோ மற்றும் அந்நாட்டு தூதரக உயர் அலுவல்கள் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் நேற்று சந்தித்தனா் முதலமைச்சின் இல்லத்தில் நடைபெற்ற இந்தச் சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமை செயலாளர் திரு க சண்முகம் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் இந்தச் சந்திப்பின்போது உடனிருந்தனர்

மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கீழடி தொல்பொருட்களின் கண்காட்சியை அமைச்சா்கள் திரு பாண்டியராஜன் மற்றும் திரு ஆர் பி உதயகுமா் ஆகியோா் நேற்று பார்வையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு பாண்டியராஜன் கீழடியில் கிடைக்கப் பெற்ற பொருட்களின் அருங்காட்சியகம் கீழடி அருகே உள்ள கொந்தகை கிராமத்தில் இன்னும் ஒராண்டிற்குள் அமைக்கப்படும் என்றார் கீழடி அருகே உள்ள நான்கு கிராமங்கள் தவிர ஆதிச்சநல்லூர் நெல்லை மாவட்டம் சிவகலை ஈரோடு மாவட்டம் கொடுமணல் ஆகிய இடங்களிலும் அகழாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்த நாசிக்கிலிருந்து வெங்காயத்தை நேரடியாக கொள்முதல் செய்து பண்ணை பசுமை நுகா்வோா் கடைகள் மூலம் விற்பனை செய்ய மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதுதொடர்பான ஆய்வுக்கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மொத்த விற்பனை நிலையங்களிலிருந்து வெங்காயத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு கூட்டுறவு இணைய அலுவல்கள் நாசிக் புறப்பட்டுக் சென்றுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர்

வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சிரமமின்றி கிடைக்க செய்வதும் அவற்றின் விலை அதிகமாகிவிடாமல் பார்த்துக் கொள்வதம் மாநில அரசின் கடமை என்று திழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் வெங்காயத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவது சாமானிய மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட் ரோடு பகுதியில் புதிதாக கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது

தலைவாசல் பகுதியில் அமைக்கப்பட உள்ள ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவின் ஒரு பகுதியாக இந்த கல்லூரி ஏற்படுத்தப்படுகிறது

இருவரி செய்திகள் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரீஸ் உடன்படிக்கையிலிருந்து விலகி கொள்வதாக ஐ நா சபையிடம் அமெரிக்கா தெரிவித்துள்ளது செறிவூட்டப்பட்ட யூரேனியம் உற்பத்தியை பத்து மடங்கு அதிகித்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரிஃப் ஐ கவனித்துக் கொள்ள ஏதுவாக அவரது மகள் மரியம் நவாஸுக்கு லாகூர் உயா்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடிக்கும் நிலையில் இதுதொடா்பான நிகழ்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவா் திரு சரத்பவார் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் சணப்பிரட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுவரும் ரயில்வே சுரங்கப் பாதை பணிகளை போக்குவரத்துத் துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான அறிவியல் நாடகப் போட்டியில் வெற்றிப் பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் பரிசுகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மரக்கன்றுகள் நடப்படுவதை உறுதி செய்திடவும் நடப்பட்ட மரக்கன்றுகனை வளர்த்து பராமரிக்கவும் பொதுமக்கள் உறுதி ஏற்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்து கழகம் சார்பில் கோவையிலிருந்து சேலம் மற்றும் திருச்சிக்கு குளிர்சாதன மிதவை பேருந்துகள் நேற்றுமுதல் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெப்ப சலனம் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் உள்ளிட்டோர் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர்

ஆடவா் இரட்டையா் பிரிவில் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை பங்கேற்கிறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சா்பில் பல்கலைக் கழகங்களுக்கு இடையிலான ஆடவர் மற்றும் மகளிர் கைப்பந்து போட்டிகள் சேலம் பெரியார் பல்கலைக் கழகத்தில் நேற்று தொடங்கியது